இனி விரிவான செய்திகள் பீஹார் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது

அர்வாள் குர்த்தா ஜகன்னாபாத் கோஷி மக்தும்பூர் ஆகிய தொகுதிகளில் மாலை ஐந்து மணியுடன் வாக்குப்பதிவு முடிவடையும் என்று கூறப்பட்டுள்ளது

இந்நிலையில் கோவிட் நடவடிக்கைகளுடன் வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையே இரண்டாவது மற்றும் மூன்றாம் கட்ட தேர்தலையொட்டி பிஜேபி சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி இன்று தர்பங்கா முசாஃபர்பூர் பட்னா ஆகிய இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி தர்பங்காவில் உள்ள வாவ்மீகி நகர் குசேஷ்வர்அஸ்தான் ஆகிய இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் லோக் ஜனசக்தி ஆகிய கட்சிகளின் சார்பிலும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது பீஹார் சுட்டப்பேரவை தேர்தலுக்கு இரண்டாம் கட்டமாக அடுத்த மாதம் மூன்றாம் தேதியும் மூன்றாவது மற்றும் இறுதிகட்டமாக ஏழாம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது தமிழகத்தில் பள்ளிகள் திரையரங்குகளை திறப்பது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் வல்லுநர்கள் தரும் அறிக்கைக்கு பின்னர் ஆவோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

பருவமழையை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார் பின்னர் பிற்பகலில் மருத்துவக் குழுவினர் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தவுள்ளார் இக்கூட்டத்தில் நோய் பரவலின் தற்போதைய நிலை தடுப்பு நடவடிக்கை மற்றும் பரிசோதனை முறை குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது இதைத் தொடர்ந்து ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரங்கராஜன் குழு அளித்த அறிக்கை தொடர்பான ஆலோசனை கூட்டமும் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

முகக்கவசம் அணிதல் சுத்தமாகக் கைகளை கழுவுதல் தனிநபர் இடைவெளியை பராமரித்தல் போன்றவற்றை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் விரிவாக மக்களிடம் தொடர்ந்து பிரச்சாரம் செய்ய வேண்டுமென்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது அதே நேரத்தில் நோய் கட்டுப்பாட்டு மண்டலங்களில் ஊரடங்கு உத்தரவை அடுத்த மாதம் கடைசிவரை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டுமென்றும் மத்திய அரசு கூறியுள்ளது கோவிட் தொற்று காலங்களில் இசையும் நடனமும் மன இறுக்கத்திலிருந்து விடுவிக்கும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் அமைப்புடன் நாட்டிய தரங்கிணி அமைப்பும் இணைந்து நடத்தும் பாரம்பரிய தொடர் நிகழ்ச்சியை அவர் நேற்று தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இசையும் நடனமும் வாழ்க்கையில் முக்கிய அங்கம் வகிப்பதாகவும் உள்ளார்ந்த வாழ்க்கைக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் கூறினார் பொது முடக்க அறிவிப்பால் இயல்பான வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக திரு வெங்கையா நாயுடு கூறினார்

இதையடுத்து இதுவரை ஏழு கோடிக்கும் மேற்பட்டோர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

குடியரகக் கட்சியின் கார்பாக போட்டியிடும் தற்போதைய அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் ஜனநாயக கட்சியின் சார்பாக போட்டியிடும் திரு ஜோ பிடன் ஆகியோருக்கிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது

பங்களாதேஷ் தலைநகர் டாக்காவிலிருந்து இன்று காலை கொல்கத்தா மற்றம் சென்னை நகரங்களுக்கு விமானங்கள் புறப்பட்டன ஹஸ்ரத் ஷாஜவால் விமான நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்களாதேஷ் நாட்டிற்கான இந்திய தூதர் திரு விக்ரம் துரைசாமி பங்களாதேஷ் விமாளப் போக்குவரத்து துறை தலைவர் ஏர் வைஸ் மார்ஷல் மஃபிதூர் ரஹ்மான் ஆகியோர் கலந்தகொண்டு விமான சேவையய தொடங்கி வைத்தனர்

டாக்காவிலிருந்து தில்லி கொல்கத்தா ஆகிய நகரங்களுக்கு விமானங்கள் இயக்கப்பட உள்ளன அதேபோல் தில்லி கொல்கத்தா சென்னை மும்பை நகரங்களிலிருந்து டாக்காவுக்கு விமான சேவை இயக்கப்பட உள்ளன இதற்கிடையே கற்றுலா விசாவை தவிர ஏனைய விசா சேவைகளை பங்களாதேஷில் உள்ள இந்திய தூதரகம் தொடங்கியுள்ளது

இறப்பு கதவீதம் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியமாக குறைந்துள்ளது

மருத்துவ மேற்படிப்பில் காலியாக இருந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கையில் நடந்த முறைகேடு குறித்து சிபிசிஐடி விசாரணை நடத்த தமிழக காவல்துறை டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்ற உத்தரவுபடி ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் மருத்துவ மேற்படிப்பிற்கான இறுதிகட்ட கலந்தாய்வை நடத்தி முடிக்க வேண்டும் ஆனால் தமிழகத்தில் இறுதிகட்ட கலந்தாய்வை நடத்தாமல் தனியார் மருத்துவ கல்லூரிகளே இடங்களை நிரப்பிக்கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை சட்ட விரோதம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் மருத்துவ மேற்படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை தனியார் கல்லூரிகள் இறுதி செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டார் விசாரணை குறித்த அறிக்கையை ஜனவரி முப்பதாம் தேதி விசாரணை அதிகாரி தாக்கல் செய்யவேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு ஒத்தி வைத்தார் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதாக சென்னை வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நடப்பாண்டில் சராசரி மழை அளவை விட அதிக அளவு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய துணை தலைமை இயக்குநர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் இதற்கிடையே திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது அபுதாபியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது புள்ளிப் பட்டியலில் மும்பை பெங்களூரு